அரபிக் கடலில் உருவான நிசர்கா தீவிரப் புயல் இன்று பிற்பகல் அலிபாக் அருகே மகாராஷ்டிர கடற்கரையை கடந்தது தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதற்கான வருடாந்திர செயல்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது

இதனால் விவசாயிகள் பயன்பெறுவதுடன் வேளாண் துறையில் முக்கிய சீர்திருத்தங்கள் ஏற்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முதலீடுகளை ஈர்க்க ஏதுவாக பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் திட்ட மேம்பாட்டு பிரிவுகள் மற்றும் அரசுச் செயலர்களின் அதிகாரக் குழுக்களை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதி மருந்துகளுக்கான கலைக்களஞ்சிய ஆணையம் ஒன்றை அமைக்கும் உத்தேசத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது புயல் அரபிக் கடலில் உருவான நிசர்கா தீவிரப் புயல் இன்று பிற்பகல் அலிபாக் அருகே மகாராஷ்டிரா கடற்கரையை கடந்தது

ராய்கார் பால்கார் தானே மும்பை நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் ரத்னகிரி சத்தாரா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புயலின் தாக்கம் அதிகம் இருந்தது

சத்திரபதி சிவாஜி மகராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் சிறு மற்றும் இலகு ரக விமானங்களை காற்றின் வேகத்தில் இருந்து பாதுகாக்க சிறப்பு முன்எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருந்தன மத்திய ரயில்வே மும்பையில் இருந்து புறப்படும் ரயில்கள் உட்பட பல்வேறு சிறப்பு ரயில்களை வேறு மார்கத்தில் திருப்பி விட்டுள்ளது

குஜராத் மாநிலம் நவ்சாரி மற்றும் வல்சத் மாவட்டங்களிலும் தாமன் பகுதியிலும் புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார் கொரோனா பொது முடக்க காலத்தில் வீட்டிலேயே தங்கியுள்ள மாணவர்கள் தங்களின் நேரத்தை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உதவியுடன் பயனுள்ள விதத்தில் கல்வி செயல்பாடுகளில் செலவிடுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் அமைச்சக வழிகாட்டுதலின் கீழ் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய சபை இந்த நாட்காட்டியை தயாரித்துள்ளது வீட்டில் இருந்தபடியே மாணவர்கள் கற்க ஏதுவாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்த தக்க தொழில்நுட்பங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன இணைய வசதி இல்லாதவர்கள் மற்றும் சமுக ஊடகங்களை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு குறுஞ்செய்திகள் மற்றும் குரல் வழி தொலைபேசி அழைப்புகள் மூலம் எப்படி கல்வி புகட்டலாம் என்பது குறித்தும் ஆசிரியர்களுக்கு தேவையான அறிவுரைகள் நாட்காட்டியில் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் எந்த அளவிற்கு கற்கிறார்கள் என்பதை மதிப்பிடுவதற்கான வழிமுறைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன

இத்திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளது கிராம நிலையில் உள்ளுர் சமுகத்தினர் மூலம் இதற்கான உத்தேசங்களை திட்டமிடும் பணிகள் கொரோனா நிலவரங்களுக்கு இடையிலும் சமுக இடைவெளியை பின்பற்றி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிராமங்களில் குடிநீர் வினியோக கட்டமைப்பை திட்டமிட்டு பராமரிக்கும் பணிகளில் உள்ளுர் சமுகத்தினருக்கு முக்கிய பங்கு வழங்கப்பட உள்ளது பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பிக்கவும் பயன்படுத்திய நீரை மறு சுழற்சி செய்யவும் இத்திட்டத்தின் கீழ் முக்கியத்துவம் வழங்கப்படும் தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் பல்வேறு நிலைகளில் நீரின் தரத்தை பரிசோதிப்பதற்கான சோதனைக் கூடங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன

டாக்டர் மோகன் குமார் மேலும் கூறுகையில்

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவா திரு

சிவக்குமார் உள்ளிட்டோர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தனவேலு புதுச்சேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து முன்னிலையில் ஆஜராகி பேரவைத் தலைவர் அனுப்பியுள்ள நோட்டீசுக்கு விளக்கம் அளிக்க கூடுதல் அவகாசம் கோரினார் எழுத்து மூலம் விரைவில் இதற்கு பதில் அளிக்கப்படும் என பேரவைத் தலைவர் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தமக்கு பேரவைத் தலைவர் நோட்டிஸ் அனுப்பியதற்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமியின் தூண்டுதலே காரணம் என குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் இருப்பதாகவும் சட்டமன்றத் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் ஜாதி அரசியலில் ஈடுபட்டால் பல துண்டுகளாக சிதறிவிடும் என்றும் அவர் கூறினார் தொழிலாளர் புதுச்சேரியில் சிக்கியுள்ள மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களை சிறப்பு ரயில் மூலம் அவர்களின் சொந்த மாநிலத்திற்கு அனுப்புவது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் உதவி ஆட்சியர் திரு அஸ்வின் சந்துரு வருவாய்ப் பிரிவு துணை மாவட்ட ஆட்சியர் திரு சுதாகர் துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு சக்திவேல் திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோருடன் வருவாய் சுகாதாரம் காவல் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நுழைவுத் தேர்வு புதுச்சேரி பாரதியார் பல்கலைக் கூடத்தில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை கைவிடும் முடிவை அரசு விளக்கிக் கொள்ள வேண்டும் என மனித உரிமை கூட்டமைப்பின் செயலர் திரு சுகுமாறன் கோரியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நல்லவிலை கிடைக்கச் செய்யும் வகையிலான அத்தியாவசியப் பொருட்கள் சட்ட திருத்தத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது அரபிக் கடலில் உருவான நிசர்கா தீவிரப் புயல் இன்று பிற்பகல் அலிபாக் அருகே மகாராஷ்டிர கடற்கரையை கடந்தது தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதற்கான வருடாந்திர செயல்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மேலும் பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது